ஏர்இந்தியா விமானம் பெங்களூருவுக்கு இயக்கப்பட்டது மறைந்த முன்னாள் பிரதமர் ராஜீவ் காந்தியின் பிறந்தநாள் இன்று கொண்டாடப்படுகிறது

ஏவுகணையை பொக்ரானில் இந்தியா வெற்றிகரமாக பரிசோதித்துள்ளது

வெள்ளிப்பதக்கம் வென்றுள்ளார் மல்யுத்தப்போட்டியில் இன்று இந்திய வீரர்கள் பங்கேற்கிறார்கள்

பெங்களூருவிலிருந்து வந்த ஏர் இந்தியா விமானம் இன்று கொச்சியில் தரையிறங்கியது

ள்ணாகுளம் திருவனந்தபுரம் மற்றும் ஆவப்புழை கோட்டயம் மார்க்கத்தில் இயக்கப்பட்ட ரயில்களில் மக்கள் கூட்டம் நிரம்பி வழிந்தது

மிக மோசமாக பாதிக்கப்பட்ட ஆலப்புழா மாவட்டம் செங்கானூரில் ஆங்காங்கே வெள்ளத்தில் சிக்கி தவிக்கும் மக்களை மீட்கும் பணி தீவிரமாக நடைபெற்று வருகிறது இந்தநிலையில் மற்றுமொரு காற்றழுத்தத் தாழ்வு பகுதி வங்கக்கடலில் வடகிழக்கில் உருவாகியிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது

மழைவெள்ளம் வடிய தொடங்கியுள்ளதூல் மக்கள் முகாம்களிலிருந்து வீடுகளுக்கு திரும்பி கொண்டிருக்கிறார்கள் மறைந்த முன்னாள் பிரதம் அடல் பிஹாரி வாஜ்பாய் க்கு அஞ்சலி செலுத்தும் விதமாக அரசியல் கட்சி பிரதிநிதிகள் பங்கேற்கும் பிரார்த்தனை கூட்டம் புதுதில்லி இந்திராகாந்தி உள்விளையாட்டு அரங்கில் இன்று மாலை நான்கு மணிக்கு நடைபெறுகிறது இதில் பல்வேறு அரசியல் கட்சியினரும் பல துறைகளைச் சேர்ந்த முக்கிய பிரமுக்களும் பங்கேற்கின்றன்

இதில் மத்திய உள்துறை அமைச்சா் திரு ராஜ்நாத்சிங் உத்திரபிரதேச முதலமைச்சா் திரு யோகி ஆதித்யநாத் அடல் பிஹாரி வாஜ்பாயின் உறவினர்கள் உள்ளிட்டோர் பங்கேற்க உள்ளனர்

அவரது உடல் முழு அரசு மியாதையுடன் தில்லி ராஷ்ட்ரிய ஸ்மிருதி ஸ்தல் இல் கடந்த வெள்ளியன்று தகனம் செய்யப்பட்டது நேற்று உத்திரகாண்ட் மாநிலம் ஹரித்துவாரில் நேற்று வாஜ்பாயின் அஸ்தி கரைக்கப்பட்டது

காங்கிரஸ் தலைமையிலான ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அரசின் கொள்கைகள் பொருளாதாரத்தை ஸ்திரமற்ற தன்மைக்கு கொண்டு சென்றுவிட்டதாக மத்திய அமைச்சர் அருண்ஜேட்லி குற்றம்சாட்டியுள்ளார் முகநூலில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில் காங்கிரஸ் ஆட்சியில் நிதிநடைமுறைகளில் சமரசங்கள் செய்துக்கொள்ளப்பட்டதாகவும் வங்கிகள் உரிய விதிமுறைகளை பின்பற்றாமல் பொறுப்பற்ற முறையில் கடன்களை வழங்கியதாகவும் கூறியுள்ளார்

கவச வாகனங்களை தாக்கி அழிக்கக் கூடிய ஹெலினா ஏவுகணையை இந்தியா வெற்றிகரமாக பரிசோதித்துள்ளது உள்நாட்டிலேயே வடிவமைக்கப்பட்ட இந்த ஏவுகனை ராஜஸ்தான் மாநிலம் பொக்ரானிலிருந்து பரிசோதிக்கப்பட்டது இது குறிப்பிட்ட இலக்கை துல்லியமாக தாக்கி அழித்ததாக பாதுகாப்பு துறை அமைச்சகத்தின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது உள்நாட்டிலேயே வடிவமைக்கப்பட்டு தயாரிக்கப்பட்ட குறிபார்த்து தாக்குதல் நடத்தக்கூடிய ஆயுதமும் ஜெய்சால்ம் பகுதியில் இந்திய விமானப்படை விமானத்திலிருந்து வெற்றிகரமாக பரிசோதிக்கப்பட்டது

இம்ரான்காவின் தெஹ்ரிகே இன்சாஃப் கட்சியின் துணைத்தலைவா் திரு மக்தும் ஷா மஹ்முத் குரேஷி வெளியுறவு அமைச்சாராகிறார் அதே கட்சியின் ஆசாத்உம் நிதி மற்றம் வருவாய்த்துறை பொறுப்பையும் ஃபவாத் சௌத்ரி செய்தித்துறையையும் கவனிப்பாா்கள்

ஜெனரல் முஷ்ரஃப் ஆட்சியில் வெளியுறவுத்துறையை நிர்வகித்து வந்த திரு மக்தும் குஸ்ரு பக்தியார் நீர்வளத்துறையை நிர்வகிப்பார் தெஹ்ரிகே இன்சாஃப் கட்சியுடன் மற்ற கூட்டணி கட்சிகளுக்கும் ஒரு கயேச்சை உறுப்பினருக்கும் அமைச்சரவையில் இடம் அளிக்கப்பட்டுள்ளது

ஐந்து நாட்கள் நடைபெறும் இந்த தொழுகை நேற்று மினா நகரில் தொடங்கியது அங்கிருந்து அவர்கள் ஹரஃபா சென்று இறைவனின் கருணையை வேண்டி தொழுகை நடத்துகிறார்கள் அங்கு நிகழ்த்தப்படும் ஹஜ் போதனை மற்றும் தொழுகையிலும் அவர்கள் பங்கேற்கவுள்ளார்கள் இரவு முழுவதும் திறந்த வெளியிலேயே இருக்கும் அவர்கள் நாளை காலை மினா திரும்புவார்கள் அடுத்த ஆண்டு நடக்கவுள்ள கனடா நாடாளுமன்ற தேர்தலில மீண்டும் போட்டியிடப் போவதாக அந்த நாட்டின் பிரதமா் திரு ஐஸ்டின் ட்ரூடோ அறிவித்துள்ளார் மான்ட்ரில் நகரில் பேசிய அவர் மக்களை ஒருங்கிணைத்து மதிப்பீடுகளையும் பொதுவான பண்புகளையும் இணைப்பதன் மூலம் வலுவான நாட்டையும் பலமான உலகையும் படைக்க முடியும் என்று அவர் கூறினார் களடாவில் ஏழை பணக்காரர் இடைவெளியை குறைப்பதாகவும் பூர்வீக குடிமக்களின் வாழ்வை மேம்படுத்துவதாகவும் அவர் உறுதியளித்தார் மான்ட்ரில் மாவட்டத்தில் மத்திய பகுதியில் திரு ட்ருடோவை வேட்பாளராக அவரது மிதவாத கட்சி அறிவித்திருக்கிறது துருக்கி அங்காரா நகில் உள்ள அமெரிக்க துதரகம் நோக்கி ஒரு வாகனத்திவிருந்து தப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டது தூதரகத்தின் பாதுகாவலா்கள் தங்கியிருந்த அறையின் ஜன்னலை ஒரு குண்டு துளைத்தப்போதிலும் யாருக்கும் எந்த சேதமும் ஏற்படவில்லை அமெரிக்காவின் பாதிரியார் ஒருவரை துருக்கி அரசு நீதிமன்றத்தில் நிறுத்தி விசாரிக்கும் நடவடிக்கையிலிருந்து இரு நாடுகளுக்கும் இடையே கசப்புணர்வு அதிகரித்து வருகிறது அங்காராவிலும் இஸ்தான்புல் நகரிலும் உள்ள அமெரிக்க துதரகம் தீவிரவாதிகளின் தாக்குதலை பலமுறை சந்தித்து வருகிறது

தப்பாக்கி கடுதலில் இந்தியா வென்றுள்ள இரண்டாவது பதக்கம் இது இதன் மூலம் இந்தியா ஒரு தங்கம் ஒரு வெள்ளி ஒரு வெண்கலம் என்று பதக்கப்பட்டியலில் உள்ளது